ஆகியோர் சாதாரண முறையிலான பேச்சுவார்த்தைகளை இன்று தொடங்கினர் இருதலைவர்களுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகள் நாளையும் தொடரும்

ஐஎன்எக்ஸ் மீடியா சட்டவிரோத பணபரிவா்த்தனை வழக்கில முன்னாள் நிதியமைச்சா் திரு ப சிதம்பரத்தை ஆஜா்படுத்தமாறு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

வாக்குவங்கி அரசியலைவிட நாட்டின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்

அமைதிக்காள நோபல் பரிசு எத்தியோப்பியா பிரதமா் அபி அஹமதுக்கு வழங்கப்படுகிறது

இனி விரிவான செய்திகள் சென்னைக்கு வந்திருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மாபெரும் வரவாறு கொண்ட தமிழக மக்கள் சீன அதிபர் திரு லீ ஜின்பிங்கிற்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதும் தமக்கு பெருமை அளிப்பதாக தமது ட்விட்டர் செய்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இன்று பிற்பகல் சென்னை விமான நிலையத்திற்கு வந்த சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங்கை தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துனை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் விமான நிலையத்தில் பாரம்பரிய நடன கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்களின் நடன நிகழ்ச்சிகளை சீள அதிபர் கண்டு ரசித்தார் பின்னர் அவர் தங்கியிருக்கும் நட்சத்திர விடுதிக்கு செல்லும் வழிநெடுகிலும் அவருக்கு பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் ஆகியோர் கொடிகளை அசைத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் தாரைதப்பட்டை முழங்க சீன அதிபருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அவரது பயணத்தின் போது தமிழகம் மற்றும் தென்னிந்திய உணவு வகைகள் அவருக்கு அளிக்கப்படும் என்று ஆதாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன உச்சிமாநாட்டையொட்டி மாமல்வபுரம் மற்றும் அதனை கற்றியுள்ள பகுதிகளில் வரவாறு காணாத அளவிற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

மாமல்லபுரத்தில் பிரதம் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை வரவேற்றார் வரலாற்றுச் சிறப்புமிக்க சிற்பங்களையும் கடற்கரை கோவில் உள்ளிட்ட இடங்களை இரு தலைவா்களும் பாாவையிட்டனா் சீன அதிபருடன் சென்ற பிரதமர் மோடி பாரம்பரிய சிற்பங்களின் சிறப்புகளை ஷி பிங்கிடம் எடுத்து கூறினாள் கடற்கரை கோவிலில் கலாச்சேத்திரா குழுவினரின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளை சீன அதிபர் கண்டுகளித்தார் பிரதமர் திருநரேந்திர மோடி இன்றிரவு அளிக்கும் விருந்து நிகழ்ச்சியில் சீன அதிபர் பங்கேற்க உள்ளா் நாளை காலை பத்து மணியளவில் இரு தலைவர்களும் கோவளத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் சந்தித்து இருதரப்பு பேச்சு வார்த்தை நடத்துகின்றனர் இந்திய குழுவினரும் சீன அதிபருடன் வந்துள்ள குழுவினரும் வர்த்தகம் பாதுகாப்பு பயங்கரவாதம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகின்றனர் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேட்டில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் ஆஜராகுமாறு தில்லி நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது வரும் திங்கட்கிழமையன்று நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்துமாறு தில்லி சிபிஐ சிறப்பு நீதிபதி அஜய்குமார் குஹார் உத்தரவிட்டார் இந்த வழக்கில் அவரை காவலில் வைத்து விசாரிப்பதற்கு உத்தரவிட வேண்டும் என்று அமலாக்கத்துறை கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியில் தாக்குதலில் ஈடுபடும் தீவிரவாதிகளிடம் போதிய அளவு ஆயுதங்கள் இல்லாததால் அவர்கள் காவல்நிலையங்களை தாக்கி ஆயுதங்களை பறித்து செல்ல முற்படுவதாக இந்திய ரானுவத்தின் வடக்கு பளட பிரிவு தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ரன்பீர் சிவ் கூறியுள்ளார் தோடா மாவட்டத்தில் பதேர்வா பல்கலைக் கழக வளாகத்தில் நடைபெற்ற இளையோா்தின விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாகிஸ்தான் மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாகியிருப்பதாகவும் ஜம்மு காஷ்மீரில் ஆயுதங்களை அனுப்பி அமைதியை குலைக்க அந்நாடு மேற்கொள்ளும் முயற்சி வெற்றிபெறாது எனத் தெரிவித்தார் பாகிஸ்தான் மேற்கொள்ளும் இதுபோன்ற முயற்சிகளை முறியடிக்க பாதுகாப்பு படையினர் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் வடக்கு படை பிரிவு தளபதி தெரிவித்தார்

இருப்பினும் இந்திய ராணுவம் மிகுந்த எச்சரிக்கையுட் இருப்பதால் பாகிஸ்தானின் அனைத்து முயற்சிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மஹாராஷ்டிர மாநில சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெற ஒருவாரமே எஞ்சியுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் வேட்பாளர்களுக்க ஆதரவாக மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா புல்தானா மாவட்டத்தில் உள்ள சிக்காலிக் என்ற இடத்தில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார்

நாட்டின் பாதுகாப்பு குறித்த முக்கியத்துவத்தை அக்கட்சி உணரவில்லை என திரு அமித்ஷா குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீர் மக்கள் நாட்டின் அனைத்து மாநில மக்களுடனும் இணைந்து செயல்படுவதற்கு தடையாக இருந்த அரசியல் சுட்ட பிரிவுகளையே பிரதம் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரக நீக்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிஜேபி சிவசேனா கூட்டணி நாட்டிற்காக உழைப்பதாகவும் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி தங்களது குடும்பத்தினரின் நலனுக்காக செயல்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா குற்றம் சாட்டினார்

எத்தியோபியாவின் எதிரி நாடான எரித்திரியாவுடன் இருந்த நீண்டநாள் சர்ச்சையை முடிவுக்குக் கொண்டு வந்ததை அடுத்து அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்படுவதாக நோபல் பரிசக்குழு தெரிவித்துள்ளது நாட்டின் பொதத்துறை நிறுவனங்களான ஏர் இந்தியா பிஎஸ்என்எல் மற்றும் எம்டிஎன்எல் நிறுவனங்களை தனியார்மபமாக்குவது குறித்து ஆவோசிக்கப்பட்டு வருவதாகவும் ஆனால் இதுவரை இந்த விஷயத்தில் எந்தவொரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் மத்திய நிதியமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புனேயில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறு குறு மற்றும் இதர தொழில் நிறுவனங்களை மேம்படுத்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இவ்வாண்டு பொது பட்ஜெட்டில் போதிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ரஃபேல் விமானங்களை பெற்றகொள்ளும் போது சாஸ்த்ரா பூஜை நடத்தப்பட்டது நமது கலாச்சாரம் என்றும் அதில் தவறு ஏதமில்லை என்றும் அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார்

கோலாபூர் மற்றும் சங்லி பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நேரத்தில் தேவையான உதவிகளை அரசு செய்துகொடுத்ததாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் மறைந்த சமூக சேவகரும் ஆர்எஸ்எஸ் மூத்த தலைவருமான ஞானஜி தேஷ்மூக்கின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழா இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி பிரதம் திரு நரேந்திர மோடி அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் நாட்டை கட்டமைப்பிற்காக ஞானஜி ஆற்றிய அரும்பணி மக்களால் இன்றும் நினைவுகூறத்தக்கவை என்று குறிப்பிட்டுள்ளார் மறைந்த முதுபெரும் தலைவா் வோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணனின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழாவும் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி பிரதமர் வித்தள்ள செய்தியில் நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்தில் பங்கேற்ற ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜனநாயகத்தை காக்க மதிட்டுமிக்க சேவையையும் அவர் ஆற்றியுள்ளதாக பிரதமா் தனது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பிரபல இசைக்கலைஞர் கத்ரி கோபால்நாத் மங்களூரில் இன்று காலமானார்

மேற்கத்திய இசைக்கருவியான சாக்ஸபோன் இசைக்கருவியில் கர்நாடக இசையை முதல் முறையாக அறிமுகம் செய்தவர் அவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஏராளமான பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகளிலும் அவர் தமது இசையின் மூலம் மக்களின் மனதை கவர்ந்தவர்

தமது சங்கீதத் திறமைக்கு பத்மஸ்ரீ சங்கீத நாடக அகாடமி சங்கீத கலாசிகாமணி கம்பன் புகழ் போன்ற விருதுகளை பெற்றவர் கத்ரி கோபால்நாத் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி கர்நாடக இசைக்கு அவர் ஆற்றிய பங்கு உலகம் முழுவதிலும் உள்ள இந்தியர்கள் பெருமை கொள்ளச் செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் வதோதராவில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்காகவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த வெற்றியை அடுத்து இந்தியா தொடரை கைப்பற்றியது

அணித்தலைவர் மித்தாலி ராஜ்